ஜம்மு கஷ்மீரில் சிறந்த நிார்வாகம் வளர்ச்சி ஆகியவற்றை ஏற்படுத்துவதே மத்திய அரசின் லட்சியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் நேபாளத்தில் சிக்கியுள்ள இரு நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட இந்திய யாத்ரீகர்கள் இன்று பத்திரமாக மீட்கப்பட்டனர் விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்குவதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக நித்தி ஆயோக் தெரிவித்துள்ளது இந்தியா இங்கிலாந்து இடையிலான முதலாவது டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்றிரவுநடைபெறுகிறது இனி விரிவான செய்திகள் ஜம்மு கஷ்மீரில் சிறந்த நிர்வாகம் வளர்ச்சி வெளிப்படைத் தன்மை ஆகியவற்றை உருவாக்குவதே மத்திய அரசின் லட்சியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் மாத இதழ் ஒன்றுக்கு அவர் அளித்துள்ள பேட்டியில் அம்மாநிலத்தில் தீவிரவாத தாக்குதல்கள் குறைந்துள்ளதாக கூறினார் ஜம்மு கஷ்மீரில் உள்ள பல்வேறு பிரிவினர்களுடன் மத்திய அரசு பேச்சுவார்த்தை நடத்தமா என்ற கேள்விக்கு பதில் அளித்த பிரதமர் பல்வேறு தரப்பினருடன் பேச்சவார்த்தை நடத்துவதற்காக மத்தியஸ்தர் ஒருவர் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் நாட்டின் பாதுகாப்பு பணியில் துணிவுமிக்க வீரர்கள் பாதுகாப்பு பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார் மாவோயிஸ்ட் தீவிரவாதிகளால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களில் வன்முறைகள் தற்போது குறைந்துள்ளதாக அவர் கூறினார்

மக்களவை தேர்தலில் மக்கள் பிஜேபிக்கு ஆதரவு அளிப்பார்கள் என்று திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்தார் திபெத் அருகே நேபாள மலைப்பகுதிகளில் மோசமான வானிலை காரணமாக சிக்கியுள்ள கைலாஷ் மானசரோவர் யாத்திரை மேற்கொண்டுள்ள இந்திய யாதீரீகா்களை மீட்கும் பணி தொடங்கியுள்ளது அப்பகுதியில் வாளிலை சீரடைந்து வருவதையடுத்து நேபாள் கஞ்ச் சிமிகோட் இடையேயாள விமானப் போக்குவரத்து சேவைகள் இன்று தொடங்கியது

அப்பகுதிகளில் சிக்கியுள்ள யாத்ரீகர்களின் நிலை குறித்து தொடர்ந்து கண்காணிப்பட்டு வருவதாகவும் நேபாளத்தில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகள் அந்நாட்டு அதிகாரிகளுடன் இணைந்து மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளனர் இதனிடையே யாத்ரீகர்களுக்கு தேவையாள உணவு தங்கும் இடம் மருத்தவ வசதிசகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அந்த தகவல்கள் மேலும் தெரிவிக்கின்றன

இதனிடையே நேபாளத்தில் சிக்கியுள்ள இந்திய யாத்ரீகர்களுக்கு தேவையாள அனைத்து உதவிகளையும் செய்யுமாறு அதிகாரிகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவுறுத்தியுள்ளார் மீட்பு நடவடிக்கைகள் குறித்து அவ்வப்போது வெளியுறவுத் துறை அமைச்சகத்திடம் தொடர்பு கொண்டு பிரதமர் கேட்டறிந்து வருகிறார் பிரதமர் திரு நரேந்திர மோடி கென்யாவின் முன்னாள் பிரதமரும் எதிர்கட்சித் தலைவருமான திரு ரெய்வா ஒடங்காவை இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார் இவ்விரு நாடுகளுக்கு இடையிலான உறவுகள் மற்றும் சுர்வதேச பிராந்திய பிரச்சினைகள் குறித்தும் இச்சந்திப்பின் போது விரிவாக விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது குஜராத் மாநில காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு கன்வர்ஜி பாவாலியா இன்று அக்கட்சியில் இருந்து விலகி பிஜேபியில் இணைந்துள்ளார் அம்மாநிலத்தில் ஆளும் பிஜேபி அரசின் கேபினெட் அமைச்சராக பொறுப்பேற்கிறார் காங்கிரஸ் கட்சியின் சாதி அரசியல் காரணமாக தாம் அக்கட்சியில் இருந்து விலகியதாக அவர் தெரிவித்துள்ளார் ஒரு நாள் பயணமாக பிஜேபி தலைவர் திரு அமித் ஷா இன்று திருவனந்தபுரம் சென்றடைந்தார் அடுத்த ஆண்டு மக்களவை தேர்தல் நடைபெறுவதையொட்டி அம்மாநிலத்தைச் சேர்ந்த கட்சித் தலைவர்கள் மற்றும் தொண்டர்களிடம் அவர் ஆலோசனை மேற்கொள்கிறார்

இந்த சுற்றுப் பயணத்தின்போது சில முக்கிய பிரமுகர்களை சந்தித்து திரு அமித் ஷா ஆதரவு கோருகிறார் விவசாயிகள் தங்களது குறைகளை தெரிவிக்கும் வகையிலும் அவற்றிக்காள தீர்வு காணும் வகையிலும் வேளான் ஆணையத்தை மத்திய அரசு அளமக்க வேண்டும் என்று லோக் ஜன்சக்தி தலைவர் திரு ராம் விலாஸ் பாஸ்வான் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார் புத்தில்லியில் இன்று நடைபெற்ற அக்கட்சியின் தேசிய செயற்குழு கூட்டத்தில் உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார் இக்கூட்டத்தின் போது நாடு முழுவதும் உள்ள விவசாயிகள் சந்தித்து வரும் பல்வேறு பிரச்சினைகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது ஐ என் எக்ஸ் மீடியா ஊழல் விவகாரம் தொடர்பான வழக்கில் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ப சிதம்பரத்தை அடுத்த மாதம் ஒன்றாம் தேதிவரை கைது செய்யக்கூடாது என்று தில்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த வழக்கில் திரு சிதம்பரத்தை கைது செய்வதற்கு விதிக்கப்பட்டிருந்த தடை இன்று முடிவுக்கு வந்ததையடுத்து நீதிபதி திரு ஏ கே பதக் தடையை நீட்டித்து உத்தரவிட்டார்

ஆயோக் அண்மயில் தேசிய ஊட்டச்சத்து திட்டத்திற்காக நித்தி தொழில்நுட்ப பிரிவு தொடங்கப்பட்டுள்ளதையும் நீர் மேலாண்மை குறியீடு வெளியிட்டுள்ளதையும் அவர் குறிப்பிட்டார்

நாட்டில் வரி செலுத்வோரின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார்

இத்தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய புலனாய்வு முகமையின் செய்தி தொடர்பாளர் தீவிரவாதிகளுக்கு ஆயுத தளவாடங்கள் மற்றும் வெடி பொருட்களை வாங்குவதற்கு நிதி உதவி செய்து வருவதாக கூறப்படும் குற்றச்சாட்டு குறித்த விசாரணையின் ஒரு பகுதியாக இந்த சோதனை நடைபெற்றதாக கூறினார் ஜம்மு தாவி சீல்டா கொல்கத்தா இடையேயான புதிய வாராந்திர ஹம்சபர் அதிவிரைவு ரயில் சேவையை அத்துறைக்கான இணை அமைச்சர் திரு ரஞ்சன் கோகோய் இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார் ஐம்முவில் நடைபெற்ற இதற்கான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர் நாட்டின் அனைத்து பகுதிகளுக்கும் ரயில் சேவையை கொண்டுவருவதற்கான முயற்சிகளில் தமது அமைச்சகம் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்தார் ஒவ்வொரு திங்கட்கிழமை அன்று சீவ்டாவில் இருந்து புறப்படும் இந்த விரைவு ரயில் மறுநாள் ஜம்மு தாவி சென்றடையும் மறுமார்க்கத்தில் ஒவ்வொரு புதன் கிழமையும் ஜம்மு தாவியில் இருந்து புறப்படும் இந்த ரயில் மறுநாள் சீல்டா சென்றடையும் நாட்டில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் இந்த ஆண்டு இறுதிக்குள் மின் இணைப்பு வழங்க வேண்டும் என்ற இலக்கை அடையும் வகையில் பல்வேறு திட்டங்களின்கீழ் ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிதியை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மத்திய மின்துறை அமைச்சர் திரு ஆர் கே சிங் அனைத்து மாநில அரசக்களையும் கேட்டுக்கொண்டுள்ளார் சிம்வாவில் இன்று நடைபெற்ற அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களை சேர்ந்த மின்துறை அமைச்சர்களின் மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார் ஒருங்கிணைந்த மின் சக்தி மேம்பாட்டு திட்டம் தீன்தயாள் உபாத்யாயா கிராம ஜோதி யோஜனா உள்ளிட்ட மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களின் கீழ் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக அவர் கூறினார் மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகள் இந்த நிதியை பயன்படுத்தி அனைத்து வீடுகளுக்கும் மின் வசதி ஏற்படுத்த முன்வர வேண்டும் என்று அமைச்சர் வலியுறுத்தினார் தேர்தல் நடைமுறைகளில் மாற்றத்திறனாளிகளை முழு அளவில் பங்கேற்க செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று தலைமைத் தேர்தல் ஆணையர் திரு ஓ பி ராவத் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று நடைபெற்ற தேசிய அளவிவான தேர்தல் ஆலோசனைக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் மாற்றுத்திறனாளிகள் சிரமமின்றி வாக்களிப்பதற்கான வசதிகள் முன்னுரிமை அடிப்படையில் செய்துதரப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார்

இதன்மூலம் வாக்குக்குப்பணம் பரிகப் பொருள் கொடுப்பது உள்ளிட்ட புகார்களை தெரிவிப்பவர்களின் பெயர்கள் தேர்தல் ஆணையத்தால் ரகசியமாக வைக்கப்படும் என்றும் திரு ராவத் தெரிவித்தார் மாற்றுத் திறனாளிகளுக்காள திறன் மேம்பாடு குறித்த தேசிய பயிலரங்கை மத்திய திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் மற்றும் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் திரு தவார்சந்த் கெலாட் இன்று தொடங்கி வைத்தனர் இந்நிகழ்ச்சியில் பேசிய திரு தர்மேந்திர பிரதான் மாற்றுத் தினாளிகளுக்கு பொருத்தமான வேலைவாய்ப்பகளை பெற்றுத்தருவதே அரசின் சாதனையாக இருக்க முடியும் என்றார் மாற்றத் திறனாளிகளின் நலன்களுக்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார் இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் திரு கெல்லாட் மாற்றத் திறளாளிகள் நலனுக்காக தமது அமைச்சகம் பல்வேறு முன்னோடி திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக கூறினார் காவல்துறையில் தற்காலிக தலைமை இயக்குநராக உயர் அதிகாரி எவரையும் நியமிக்கக்கூடாது என்று அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு உச்சநீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது

விளையாட்டுச் செய்திகள் முதலில் உலகக் கோப்பை கால்பந்து குறித்த செய்திகள் ரஷ்யாவில் நடைபெற்று வரும் உலகக் கோப்பை கால்பந்து போட்டியில் இன்னும் சற்றுநேரத்தில் நடைபெற உள்ள காலிறுதிக்கு முந்தைய குற்று போட்டியில் குவீடன் சுவிட்சர்லாந்தை எதிர்கொள்கிறது இரவு பதினொன்றரை மணிக்கு நடைபெற உள்ள மற்றொரு ஆட்டத்தில் கொலம்பியா இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலாள முதலாவது டுவெண்டு டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது